பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதாக பிரதமர் திரு

இடைத்தோதலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிடப்பட்டது

அனுசரிக்கப்படுகிறது

ஐ பி எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று மாலை நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை இண்டியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மக்களை குழப்புவதாக குற்றம் சாட்டினார் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஊழல் செய்பவர்கள் மீது இந்த காவலாளி அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் என்றார் முந்தைய எம்

ஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சிக்காலத்தில் தமிழகம் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக கூறிய அவர் இலங்கை தமிழர் பிரச்சனையை மத்திய அரசு மனிதநேயத்துடன் அணுகுவதாகவும் கூறினார் கடந்த கால எதிரிகள் தற்போது நண்பர்களாக மாறி எதிர்க்கட்சி கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக குறை கூறினார் தொடா்ந்து ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களுக்கு ராமநாதபுரத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மத்திய அமைச்சர் திரு

திருச்சி மக்களவைத்தொகையில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு திருநாவுக்கரசு விற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் திராவிட இயக்கங்களின் எண்ணங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மத்தியில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுவதாகவும் அவர் குறை கூறினார் தொடர்ந்து நாமக்கல்லிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கா்நாடக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் முகநூலில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக குறை கூறிய அவர் பெரும் தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக வெளியான செய்திகளையும் மறுத்தார்

க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் சூலூரில் திரு பொங்கலூர் நா பழனிச்சாமி அரவக்குறிச்சியில் திரு

செந்தில்பாலாஜி திருப்பரங்குன்றம் டாக்டர்

சரவணன் ஒட்டப்பிடாரத்தில் திரு

சண்முகையாவும் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது

நெல்லை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள மாநகர காவல்துறையினர் ஊர்க்காவல் படையினர் இன்று தங்களது தபால் ஓட்டை பதிவு செய்தனர்

சந்தீப்நந்தூரி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

இன்னசென்ட் திவ்யா இன்று பறக்க விட்டார்

இந்நாளையொட்டி நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறிய குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இவர்களின் தியாகம் மதிப்பிட முடியாதது என்றார் இந்நாளையொட்டி பஞ்சாப் மாநிலம் அமிர்த்சரில் ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் குடியரசு துணைத்தலைவர் திரு

உயிரிழந்தோரின் தியாகத்தை நினைவுகூறும் சிறப்பு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடுகிறார் பிரதமர் ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த எண்ணற்றோரின் வீரர் மற்றும் தியாகத்தை ஒருநாளும் மறக்க முடியாது என்றும் இவர்கள் காட்டிய வழியில் வலுவான தேசத்தை உருவாக்குவோம் என்றும் கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் நேரில் அஞ்சலி செலுத்தினார்

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு

எண்ணம் சொல் சொல் செயல் ஆகியவற்றில் நேர்மையையும் கண்ணியத்தையும் கடைபிடித்த ராமபிரானை பின்பற்றி வளமான ஒற்றுமையான உலகை உருவாக்க வேண்டும் என குடியரசுத்தலைவர் வாழ்த்தியுள்ளார்

வில்லேந்திய திருக்கோலத்தில் எழுந்தருளிய கோதண்டராமரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர்

சிந்து ஜப்பானின் நொசோமி ஒக்கோஹோரை எதிர்கொள்கிறார்

எல்